குடிநீர் பிரச்சினையை அரசியலாக்குவது ஏற்புடையதல்ல என்று மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

அதிநவீன கருவிகள் நிறுவப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது

தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கம் வென்றது

இன்று மக்களவையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு ஓம் பிர்வாவின் பெயரை மக்களவை தலைவர் பதவிக்கு முன்மொழிந்தார் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தன இதனையடுத்து திரு ஒம் பிர்லாவை மக்களவை தலைவர் இருக்கையில் பிரதமர் மற்றும் எதிர்கட்சித் தலைவர்கள் அமரவைத்தனர் பின்னர் மக்களவை தலைவரை வாழ்த்தி பேசிய பிரதமர் அவை நடவடிக்கைகள் சுமுகமாக நடைபெற முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார் மக்களவை காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் திரு ஒம் பிர்லாவை வாழ்த்தி பேசினர் இதனைத்தொடர்ந்து பேசிய திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகள் பாரபட்சமின்றி சுமூகமாக நடைபெறுவது உறுதிசெய்யப்படும் என்று கூறினார் வெளிப்படையான நிர்வாகத்தை பிரதமர் திரு உறுதி நரேந்திர செய்திருப்பதாகவும் அவர் பாராட்டு தெரிவித்தார் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் அவை நெறிமுறைகளுக்கு உட்பட்டு எந்தவொரு பிரச்சினை குறித்தும் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பலாம் என்றும் திரு ஓம் பிர்லா கூறினார் இதனையடுத்து மத்திய அமைச்சர்களை பிரதமர் உறுப்பினர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்கள் பங்கேற்றுள்ள கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ஜெகன் மோகன் ரெட்டி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் மக்களவை மற்றும் சுட்டப்பேரவைகளுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது என்பது ஜனநாயக நெறிமுறைகளுக்கு எதிரானது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி கூறினார் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக மீன்வளத் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவமழை பொய்த்ததன் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

இப்பிரச்சினையை அரசியல் ஆக்குவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் குடிநீர் பிரச்சினை தீர்ப்பதற்கு ஊராட்சி செயலாளர்கள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று பால்வளத்துறை அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி குற்றம்சாட்டியுள்ளார் விருதநகரில் குடிநீர் வழங்கல் பணிகள் குறித்து இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார் வீடுகளில் மின் மோட்டார் பயன்படுத்தி குடிநீர் எடுப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மின் மோட்டார் பயன்படுத்தி குடிநீர் எடுப்பதன் காரணமாக செயற்கையாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ராஜேந்திர பாவாஜி தெரிவித்தார்

சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வலி நிவாரணத்திற்கான புதிய பிரிவினை இன்று தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

அரசு மருத்துவமனைகளில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்ததினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் திரு ராகுல்காந்திக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் மாணவர்கள் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி நடைபெற்றது சுமார் ஒன்றரை மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆசனங்களை மாணவிகள் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஆழ்வார்திருநகரி பிச்சுவிளை ஆகிய பகுதிகளில் உள்ள அரச மருத்துவமனைகளில் போக மையம் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு வரும் நோயாளிகளுக்கு அவர்களது நோயின் தன்மைக்கேற்ப போக பயிற்சி அளிக்கப்டுகிறது இங்கு மனதையும் உடலை சமபடுத்துவதை நோக்கமாக கொண்டு பயிற்சி அளிப்பதடன் உடல் கட்டுபாட்டிற்கான சாப்பாட்டு முறைகள் சொல்வி கொடுக்கபடுகின்றன அரோடு மட்டுமின்றி நீநாவி குளியல் இருப்பு குளியல் தண்டு வடகுளியல் வயிற்றுக்கான சாபடப்டி போன்ற சிகிச்சைகளும் அளிக்கப்படுகிறது தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லரி மருத்துவமனை போகா மற்றும் இயற்கை மருத்துவ பிரிவு மருத்துவர் பிரோமலதா மாவட்ட சித்தா மருத்துவ அலுவலர் மருத்துவர் ராஜேஸ்வரி உள்ளிட்டவர்கள் கலந்தகொண்டனர் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்திலும் யோக தொடர்பான சிறப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் துறைத் தலைவர் டாக்டர் நடராஜன் ஆராய்ச்சி அலுவலர் டாக்டர் மீனா மற்றும் மாணவர்கள் இதில் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரியில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான மாங்கனி கண்காட்சி பெரும் வரவேற்ப்பை பெற்றுள்ளது

மேலம் மா உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நடப்பு ஆண்டு விளைந்த மாங்கனிகள் கண்காட்சிங்கு வைக்கப்பட்டு அவற்றில் சிறந்த மாங்களிகளுக்கான தொழில்நட்பங்கள் மற்றும் அவற்றக்கான இடுபொருட்கள் குறித்தம் விவசாயிகளுக்கு விளக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரியில் இருந்து சி ராஜா மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டம் மதராந்தகத்தில் உள்ள திருக்கோயில் தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது

இராமநாதபுரம் மாவட்டத்தில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பான சிறப்பு அமர்வு நாளை மறுநாள் நடைபெற உள்ளது

விழுப்புரம் மாவட்டத்தில் பொருளாதார வளர்ச்சி கணக்கெடுப்பு குறித்த பயிற்சி வகுப்பு இன்று நடைபெற்றது

பர்கிம்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டி தொடங்குவது மழையினால் தாமதமாகியது

இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஷிகர் தவான் காயம் காரணமாக உலகக் கிரிக்கெட்டில் எஞ்சிய போட்டிகளில் பங்கேற்க மாட்டார் கோப்பை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பதிலாக ரிஷப் பந்த் அணியில் சேர்ப்பதற்கு சர்வதேச கிரிக்கெட் குழுவிடம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது